விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு

தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது

எல்டிடிஈ அமைப்பு மீதான தடை தொடர்ந்து நீட்டிக்கப்பட வேண்டுமா என்பது பற்றி பரிசீலிக்க குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது காவரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது

நடால் மற்றும் ஷெரினா வில்லியம்ஸ் ஆகியோர் முன்னேறியுள்ளனர் அரசுக்கும் ஆளும் கட்சிக்கும் இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வாரணாசியில் நேற்று நடைபெற்ற நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேர்தல் கணக்கீடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒருங்கிணைப்பு இருந்ததால்தான் மாபெரும் வெற்றியை பெறமுடிந்ததாக கூறினார் நாடு தம்மை பிரதமராக தேர்வு செய்திருந்தாலும் தாம் எப்போதும் ஒரு தொண்டராகவே பணியாற்ற விரும்புவதாக அவர் கூறினார் கடின உழைப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மைக்கு மாற்று ஏதுமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் அண்மைக்காலத்தில் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்திருப்பதோடு ஒட்டுமொத்த நாடும் வளர்ச்சிப் பாதையை நோக்கி முன்னேறிக் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வருமாறு மொரீசியஸ் கிர்கிஸ்தான் உள்ளிட்ட பிம்ஸ்டெக் நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது

இந்நிலையில் திரு

அண்டை நாடுகளுக்கு முதலிடம் என்ற மத்திய அரசின் கொள்கைப்படி பங்களாதேஷ் இலங்கை நேபாளம் பூட்டான் மியான்மர் தாய்லாந்து மற்றும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர் பதவியை வகிக்கும் கிர்கிஸ்தான் அதிபர் சூரோன்பே ஜீன்பெகோவ் மற்றும் மொரீஷியஸ் பிரதமர் திரு பிரவிந்த் ஜெகநாத் ஆகியோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஷ் குமார் தெரிவித்துள்ளார் எல்டிடிஈ அமைப்பை சட்டவிரோத அமைப்பாக அறிவிப்பது சரியானதா என்பது குறித்து ஆராய தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்டி செகால் தலைமையிலான குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலைக்குப் பிறகு இந்த அமைப்பின்மீது விதிக்கப்பட்ட தடை அவ்வப்போது நீட்டிக்கப்பட்டு வருகிறது அண்மையில் இந்த தடை மேலும் ஐந்தாண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து தடை விதிப்பதற்கு போதுமான காரணம் மற்றும் அவசியம் உள்ளதா என்பதை நீதிபதி சங்கீதா திங்ரா ஷெகால் தலைமையிலான தீர்ப்பாயம் விசாரிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு செய்வோனர கைது செய்யும் அதிகாரத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது

இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு தெலங்கானா உயர்நீதிமன்றம் தீர்ப்பில் தலையிட மறுத்துவிட்டது

காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது மத்திய நீர்வள ஆணையம் மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவரான திரு மசூத் உசேன் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் தமிழகம் கர்நாடகா கேரளா புதுச்சேரி ஆகிய நான்கு மாநில அதிகாரிகளும் கலந்து கொள்கின்றனர்

மாநிலத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் பிஈ

அதனைத் தொடர்ந்து

தருமபுரி மாவட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்குச்சாவடிகள் குறித்த அனைத்துக் கட்சி கருத்துக் கேட்புக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி

மலர்விழி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிற்றூராட்சி உறுப்பினர்கள் ஊராட்சித் தலைவர்கள் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கான வாக்குச்சாவடி வரைவுப் பட்டியல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டது

உதகை அரசு தாவரவியல் பூங்காவில்

இந்த விழாவின் ஒரு பகுதியாக பரத நாட்டியம் தமிழக கிராமியக் கலைகள் கேரளா கர்நாடகா தெலங்கானா மாநிலங்களின் கலாச்சார நடனங்களும் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார்

மூன்று நாட்கள் நடைபெறும் இந்தக் கண்காட்சியை ஒட்டி ஏற்காடு அண்ணா பூங்காவில் தோட்டக்கலை துறை மூலம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர்களைக் கொண்டு அலங்காரம் செய்யப்படவுள்ளதாக செய்திக்குறிப்பு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் படகுப் போட்டி பாரம்பரிய உணவுப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் அனல் காற்று வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆந்திரா தெலங்கானா ஒடிசா தமிழ்நாடு மகாராஷ்டிரா ஹிரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாநிலங்களின் சில பகுதிகளில் வெள்ளிக்கிழமை வரை அதிக வெப்பம் நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது நாட்டின் மேற்கு மாநிலங்களிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெப்பம் அதிரிக்கக்கூடும் என கூறியுள்ள அந்த மையம் முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது பாகிஸ்தானில் குண்டு துளைக்காத வாகனங்கள் வாங்கியதில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தியுள்ளது

இந்திய விமானப் படையின் நடுத்தர ரக ஹெலிகாப்டர் ஒன்றை முற்றிலும் பெண் அதிகாரிகள் கொண்ட குழுவினர் இயக்கி சாதனை படைத்துள்ளனர் கர்நாடகாவில் பருவமழை குறைவாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து செயற்கை மழை பெய்விக்கும் திட்டத்தை செயல்படுத்த அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

ராசாமணி வழங்கினார் விளையாட்டுச் செய்திகள் பிரஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர் வீராங்கனைகளான நோவோக் ஜோகோவிச் ரஃபேல் நடால் மற்றும் ஷெரினா வில்லியம்ஸ் ஆகியோர் இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார் ஜப்பானின் டோக்கியோவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கு இந்திய வீராங்கனை ராஹி சர்னோபத் தகுதி பெற்றுள்ளார்